பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

சட்டப்பேரவையில் இன்று இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் கொண்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்த அவர் புதுக்கோட்டை ஆலங்குடியில் நேற்று முன்தினம் பெரியார் சிலையை அடையாளம் தெரியாத ஒருவர் சேதப்படுத்திய தகவல் அறிந்தவுடன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சிலையை சீரமைத்ததாக குறிப்பிட்டார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மத்திய ரிசர்வ் காவல்படையில் ஹவில்தாராக பணிபுரியும் புதுக்கோட்டை விடுதி கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் குடிபோதையில் சிலையை சேதப்படுத்தியது தெரிய வந்ததாகவும் இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அதேபோல் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் தந்தை பெரியார் சிலையை சேதப்படுத்தியது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளர் முத்துக்குமாரன் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததையடுத்து இவ்விருவரும் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த இரு நிகழ்வுகளும் கண்டிக்கத்தக்கது என்று கூறிய முதலமைச்சர் சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்

பே திருச்சி திருவெறும்பூரில் அண்மையில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் அமா்ந்திருந்த பெண் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் மீது குற்றவியல் விசாரணை முடிவின் அடிப்படையில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதுதொடர்பாக இன்று விளக்கமளித்த அவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த திருமதி

இது சம்பந்தமாக போக்குவரத்து காவல்ஆய்வாளர் காமராஜ் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதோடு பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி

பழனிசாமி சென்னை தலைமை செயலகத்தில் மூன்றாம் பாலினத்தவர் இரண்டு பேருக்கு ஆய்வக நுட்புனர் இயன்முறை சிகிச்சையாளர் பணியிடங்களுக்கான பணிநியமன ஆணைகளை இன்று வழங்கினார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

மக்களவை இன்று கூடியதும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கோரி அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் குழுமி குரல் எழுப்பினார்கள் தெலுங்கானா மாநிலம் தொடர்பான கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் கோஷமிட்டனர் இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களையடுத்து அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

மாநிலங்களவை இன்று காலை கூடிய உடனேயே அஇஅதிமுக உறுப்பினர்களும் தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

பேல் விமானங்கள் வாங்குவதில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முப்படைகளுக்கு ஆயுதங்கள் வாங்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்ட பின்னரே ர

கனிமொழி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

இவ்வழக்கில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக சிபிஐ தாக்கல் செய்த மேல் முறையீடு தொடர்பாகவும் நோட்டிஸ் அனுப்பப்பட்டுள்ளது

சர்வதேச இணையதள வருடாந்திர மாநாட்டை புதுதில்லியில் இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் திவால் சட்ட நடைமுறையால் வர்த்தக தொழில்களுக்கு பெரும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எடுத்துரைத்தார் மேலும் திவால் சட்ட நடைமுறை கார்ப்பரேட் நிறுவனங்களின் செயலாக்கத்தை விரைவுபடுத்தியிருப்பதோடு வெளிப்படைத் தன்மையும் வலிமையும் மேம்படுத்தியிருப்பதாக எடுத்துரைத்தார் இந்திய போட்டி சட்டத்தின் அரசியல் சாசன பிரிவு உலகளாவிய சட்ட செயலாக்க நடைமுறைகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சரக்கு சேவை வரியின் மூலம் போட்டிகள் அதிகரித்து இருப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார்

ஜிதேந்திர சிங் யோகா விழாவை புதுதில்லியில் இன்று தொடங்கிவைத்தார்

விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் பாரம்பரிய யோகாவை ஊக்குவிப்பதே இவ்விழாவின் நோக்கம் என மத்திய ஆயுஷ் துறை தெரிவித்துள்ளது மமமமம ஸ்டாலின் மாநிலங்களின் நிதி தன்னாட்சிக்கு எதிராக வகுக்கப்பட்டுள்ள மத்திய நிதி ஆணையத்தின் ஆய்வு வரம்புகளை உடனடியாக திருத்தி அமைக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு

க

மத்திய வரி வருவாயிலிருந்து ஒதுக்கப்படும் நிதி பகிர்வால் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படாமல் இருக்க நிதி ஆணைய வரம்பில் திருத்தங்கள் கொண்டுவருவது மட்டுமே சிறந்த வழி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

பிரகடனம் செய்தது காடுகளும் நீடிக்கும் நகரங்களும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்துணை தலைவர் திரு

வனப்பரப்பை அதிகரிக்க உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையின் ஒருபகுதியாக ச செடி வளர்ப்பும் தோட்ட நடைமுறைகளும் பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் உதகையில் உலக வனநாள் உறுதிமொழியை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது

சுரேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார்

மாவட்டம் விருத்தாச்சலம் மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கடலூர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது